நல்வாழ்வுத்துறைஅமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார்

தமிழகத்தைமுதலிடத்திற்குகொண்டுவரஆக்கபூர்வமானநடவடிக்கைகளைமாநிலஅரசுஎடுத்துள்ளதாகமாநிலவருவாய்த்துறை றஅமைச்சர் திரு

அவரதுமறைவுக்குடியரசுத் தலைவர் பிரதமர் தமிழகமுதலமைச்சர் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர்

கடம்பூர் ராஜூ கூறியுள்ளார்

வசூலித்தால் கடும் நடவடிக்கைஎடுக்கப்படும் என்றுஅமைச்சர் திரு உடுமலைராதாகிருஷ்ணன் எச்சரித்துள்ளார்

கோவையில் இன்றசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் சென்னையைப் போலவேகோவையிலும் நோய் தடுப்புப் பணிகள் சிறப்பாகநடைபெற்றுவருவதாகக் குறிப்பிட்டுள்ளார் சிகிச்சைக்கானஅதிநவீனகருவிசென்னைக்குஅடுத்தபடியாககோவைஅரசுமருத்துவமனயில் புற்றுநோய் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவா் தெரிவித்தாா் பொதுமக்கள் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியைகடைபிடித்துசெயல்பட்டால் மட்டுமேநோய்த் தொற்றைகட்டுக்குள் கொண்டுவர முடியும் என்றும் டாக்டர் விஜயபாஸ்கர் குறிப்பிட்டார்

திரு உதயகுமார் தெரிவித்திருக்கிறார் சென்னைதிருவொற்றியூரில் பாதிக்கப்பட்டபகுதிகளைபார்வையிட்டபின் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் இதனைத் தெரிவித்தார்

தமிழகத்தில் தான் இந்நோய்த் தொற்றுக்குஅதிகஅளவில் மருத்துவப் பரிசோதனைசெய்யப்படுவதாகதெரிவித்தார்

காமராஜ் தெரிவித்தார்

வால்ஜி தாண்டன் இன்றுகாலைலக்னோவில் காலமானர்

லால்ஜி தாண்டன் மறைவுக்குடியரசுத் தலைவர் பிரதமர் மத்தியஅமைச்சர்கள் உட்படபல்வேறுதலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ளசெய்தியில் மிகச் சிறந்ததலைவரைநாடு இழந்துவிட்டதாககூறியுள்ளார்

லால்ஜி தான்டன் மறைவுச் செய்திஅதிர்ச்சிஅளிப்பதாககூறியுள்ளார் சிறந்தநிர்வாகியாகதிகழ்ந்தலால்ஜி தாண்டன் பொதுமக்கள் நலனுக்குளப்பொழுதும் முக்கியத்துவம் அளித்தவர் என்றும் பிரதமர் கூறியுள்ளார்

அமித் ஷா விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார் லால்ஜி தாண்டன் மறைவுக்கு மத்தியஅமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங் திருமதி நிர்மலாசீதாராமன் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் பிஜேபிதலைவர் திரு

நட்டா உத்தரபிரதேசமாநிலமுதலமைச்சர் யோகிஆதித்யநாத் உட்படபலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர் தமிழகமுதலமைச்சர் திரு எடப்பாடிபழனிசாமி லால்ஜி தாண்டன் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார் பொதுவாழ்விலும் மக்கள் சேவையிலும் அவருடையபணிமகத்தானதுஎன்றுஅவர் கூறியுள்ளார் மதநல்லிணக்கத்துக்குகுந்தகம் விளைவிக்கும் வகையில் யா் நடந்துகொண்டாலும் அவர்கள் மீதுகடுமையானநடவடிக்கைஎடுக்கப்படும் என்றுசெய்திவிளம்பரத்துறைஅமைச்சன் திருகடம்பூர் ராஜு கூறியுள்ளார் துத்துக்குடிமாவட்டம் கோவில்பட்டிஅருகேகீழப்பாறைப்பட்டிகிராமத்தில் நூலககட்டிடத்தைதிறந்தவைத்தபின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

செகண்ட்ஸ் தமிழ்நாடுஅரசுகேபிள் டி

உடுமலைராதாகிருஷ்ணன் எச்சரித்துள்ளார் இன்றுவெளியிட்டுள்ளஅறிக்கையில் இக்கொடர்பாக சந்தாதாரர்களிடமிருந்துஅரசுநிர்ணயம் செய்ததொகைக்குகூடுதலாககடடணம் வசூலிக்கக்கூடாதுஎன்றும் அதிக்தொகைவசூலித்தால் சட்டப்படிநடவடிக்கைஎடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார்

தங்களுக்குதரமானசிகிச்சைஅளிக்கப்பட்டதாகவும் இயற்கைஉணவுகள் உளவியல் சார்ந்தஅறிவுரைகள் வழங்கப்பட்டதால் புதியஉற்சாகத்தடன் தங்களின் அன்றாடப் பணிகளுக்குதிரும்பியுள்ளதாகஎமதுசெய்தியாளரிடம் தெரிவித்தனர்

இந்தநோய் தொற்றுக்கானபரிசோதனைதொடர்ந்துஅதிகரிக்கப்பட்டுவருவதாகவணிகவரித்துறைஅமைச்ச் திருகேசிவீரமணிகூறியுள்ளார்